எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் திரு

பாலன் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார்

இந்தியாவில் வர்த்தகம் புரிவதை மேலும் எளிமையாக்கும் வகையில் புதிய கம்பெனிகள் சட்ட திருத்த மசோதா ஒன்றை கொண்டு வரும் உத்தேசத்திற்கும் கடன் தீர்ப்பு திறமின்மை சட்டத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

சமத்துவம் பணியிடங்களில் ஆண் பெண் சமத்துவத்தை மேம்படுத்துவதில் கார்ப்பரேட் துறையினர் ஆற்றி வரும் முயற்சிகள் பாராட்டத் தக்கவை என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் திரு ரத்தன் லால் கட்டாரியா கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் அசோசேம் தொழில் வர்த்தக அமைப்பின் சார்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய அவர் திருநங்கைகள் உள்ளிட்ட எல் ஜி பி டி சமூகத்தினர் மாற்று திறனாளிகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கும் கார்ப்பரேட் துறையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றார் பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு கால விடுமுறை குழந்தைகளுக்கான பகல் நேரப் பராமரிப்பு மையங்கள் மற்றும் பணி இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அரசு அண்மையில் அறிவித்த பல்வேறு சீர்திருத்தங்களை கார்ப்பரேட் துறையினர் பரவலாக ஏற்றுக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் கார்ப்பரேட் துறையில் பலதரப்பட்ட எல்லா பிரிவினருக்கும் இடம் அளிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட நிறுவனங்களுக்கு அமைச்சர் இவ்விழாவின்போது விருதுகளை வழங்கினார் அதிகாரம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் மற்றும் இந்திய சொத்துக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் குற்றங்களை விசாரிக்கும் அதிகாரத்தை தேசிய புலனாய்வு ஏஜென்சிக்கு வழங்க வகை செய்யும் திருத்த மசோதா உறுப்பினர்களின் விவாதங்களைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இதனால் தீவிரவாதத்தை சமாளிப்பதற்கான தேசிய புலனாய்வு ஏஜென்சியின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் என்றும் தீவிரவாதிகளுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்க ஏதுவாகும் என்றும் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி முன்னதாகமசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கூறினார் விளையாட்டு மத்திய அரசின் கேலோ இண்டியா திட்டத்தினால் பள்ளி நிலையிலேயே சர்வதேச விளையாட்டு வீரர்கள் மூலம் மாணவர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவித்து ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் பெறத் தகுந்தவர்களாக மேம்படுத்த ஏதுவாகும் என்று முன்னாள் மத்திய விளையாட்டு துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறைக்கான மானியக் கோரிக்கை விவாதங்களில் பங்கேற்று பேசிய அவர் கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைவர்களை விளையாட்டு வாரியங்களின் நிர்வாகக் குழுவில் உறுப்பினர்களாக நியமித்தால் விளையாட்டு துறையில் கார்ப்பரேட் துறையினரின் நிதிப் பங்களிப்பை இன்னும் மேம்படுத்த ஏதுவாகும் என்றார்

கர்நாடக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு குமாரசாமி தலைமையிலான அரசின் நம்பிக்கைத் தீர்மானம் மீது நாளை முடிவு எடுக்கப்பட உள்ள நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வெளியாகி உள்ளது கர்நாடக சட்டப்பேரவை தலைவர் திரு கே ஆர் ரமேஷ் குமார் அதிருப்தி எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதம் பற்றிய பிரச்சினையில் அவருக்கு விருப்பமான காலக்கெடுவிற்குள் முடிவெடுக்கலாம் என்றும் சட்டப் பேரவைத் தலைவரின் முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் இன்று உத்தரவிட்டது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து சட்டப் பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் கருத்து வெளியிட்டு பேசுகையில் அரசியல் சாசனம் நீதிமன்றம் மற்றும் லோக்பால் விதிமுறைகளுக்கு முரண்படாத விதத்தில் தமது முடிவு அமையும் என்று கூறினார் நீதிமன்றத்தின் உத்தரவை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்றுள்ளது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு முரளிதர்ராவ் இன்று இது தொடர்பாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பிரச்சனையில் சட்டப்பேரவை தலைவர்தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ள போதிலும் தாமதமின்றி விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெளிவான விதத்தில் அறிவுறுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் எம்எல்ஏக்களின் தகுதி நீக்கம் குறித்து தற்போது கேள்வி எழவில்லை என்றும் அவர் கூறினார்

எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

நீட் தேர்வு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பியதற்கான காரணம் கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டு உள்ளதாகவும் உரிய பதில் கிடைக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து காரணத்தைக் கேட்க தமிழக அரசு தயங்காது என்றும் அம்மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார்

மசோதா திருப்பி அனுப்பப்பட்ட அதற்கான காரணங்களை மத்திய அரசு வழங்க தவறினால் இது குறித்து சட்டப் பேரவையின் சிறப்பு கூட்டம் நடத்த தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி சட்டமன்றத்தில் தெரிவித்தார் மறுப்பு புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் திரு எம்

பாலன் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் இது குறித்து பொது மேடையில் விவாதிக்க தயார் என்று இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் புதுவையில் கடந்த ஆட்சியின்போது பிடிடிசி நிர்வாகத்தால் படகு வாங்கப் பட்டது தொடர்பாக தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கும் ராஜ் நிவாஸ் உத்தரவின்பேரில் சுற்றுலாத்துறை செயலரால் ஊழியர் ஒருவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டதிலும் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றார் சுண்ணாம்பாற்றில் படகுத் துறை அமைக்க தாம் அனுமதி அளிக்கவில்லை என்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைவராக தாம் இருக்கும் வரை சீகல்ஸ் கடற்கரையில் தனியார் படகுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்றும் திரு

ஆர் பாலன் கூறினார் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை லாபகரமாக செயல்படுத்தவும் ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தவும் தாம் எடுத்த முயற்சிகளையும் அவர் பட்டியலிட்டுக் காட்டினார் அன்பழகன் புதுவை அரசு ஆளும் கட்சி தொகுதிகளுக்கும் எதிர்கட்சி தொகுதிகளுக்கும் இடையே பாரபட்சம் காட்டுவதாக அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

உப்பளம் தொகுதியின் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக இன்று தொகுதி மக்கள் தமது தலைமையில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை முற்றுகையிட்ட போது செயற்பொறியாளர் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்த அவர் அவ்வாறு செய்யத் தவறினால் தாங்கள் பொதுப்பணித் துறை அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டம் நடத்துவதுடன் இதர தொகுதிகளுக்கான குடிநீர் விநியோகமும் தடைபடுத்தப்படும் என எச்சரித்தார் ஆர்ப்பாட்டம் அரசின் பட்ஜெட் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்திய ஆதரவாகவும் மக்களுக்கு எதிராகவும் அமைந்து இருப்பதாக கூறியும் அதை கண்டித்தும் புதுவையில் ஏஐடியூசி தொழிற்சங்க அமைப்பினர் இன்று தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் ஏஐடியுசி மூத்த தலைவர் திரு தினேஷ் பொன்னையா சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்தனர் அத்தமீறல் புதுவையில் இன்று மிஷன் வீதியில் உள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞர் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பிடிபட்ட இளைஞர் பீகாரை சேர்ந்தவர் என்றும் புதுவையில் கூலி வேலை செய்து வந்ததாகவும் தெரியவந்துள்ளது

எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் திரு